இன்று ஐம்மு கஷ்மீரில் பயணம் மேற்கொண்டுள்ளனர்

நலன்களோடு இந்தியாவின் அண்டைநாடுகளின் நலன்களையும் பாதுகாக்கும் விதமாகவெளியுறவுத்துறைசெயல்பட்டுவருவதாகஅந்தத் துறைக்கானஅமைச்சர் எஸ் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

தொடர்பானஅச்சத்தைக் களையும் வகையில் பிரதமர் தேர்வு திருநரேந்திரமோடி மாணவர்களிடையேகலந்துரையாடும் நிகழ்ச்சி நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅரசின் மக்கள்தொடர்பு திட்டத்தின் ஒருபகுதியாகஒன்பதுமத்தியஅமைச்சர்கள் இரண்டாவதநாளாக இன்றும் ஜம்மு கஷ்மீரின் பல்வேறுபகுதிகளில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்தபயணத்தின்போது ஜம்முவின் பலவட்டாரங்களில் மக்களைசந்தித்துஉரையாடுகின்றனர் மேலும் மத்தியஅரசின் வளர்ச்சித்திட்டங்கள் குறித்துஅவர்களின் கருத்துகளைகேட்டுவருகின்றனர் மக்களின் மனதில் நம்பிக்கையைஏற்படுத்துவதற்கு இந்தத் திட்டங்கள் ஐம்மு செயல்படுத்தப்படுவதாகநேற்றுநடைபெற்ற பஞ்சாயத்தஉறுப்பினர்கள் மற்றும் பல்வேறுநிறுவளங்களைச் சேர்ந்தநிர்வாகிகளின் கூட்டத்தில் மத்தியஅமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் தெரிவித்தார் அவருடன் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அஸ்வினிகுமார் சௌபேஆகியோரும் சென்றுள்ளனர் இதற்கிடையேஜம்முகாஷ்மீரில் ப்ரிபெய்டுமொபைல் சேவைகள் நேற்றுமுதல் மீண்டும் செயல்படுகின்றன

அண்டைநாடுகள் மற்றும் இந்தியாவின் நலனைபாதுகாக்கும் விதத்தில் மத்தியவெளியுறவு அமைச்சகம் செயல்பட்டுவருவதாகஅந்தத் துறைக்கானஅமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வெளியுறவு குறித்தஆவோசனைக் குழுக் கூட்டத்தில் பங்கேற்றநாடாளுமன்றஉறுப்பினர்களிடம் அவர் இவ்வாறுகூறினார் திருஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளதனதுடுவிட்டர் செய்தியில் அண்டைநாடுகள் மற்றும் பலநாடுகளுடன் தற்போதுநிலவிவரும் நல்லுறவு குறித்துஅவர்களிடம் விவரித்ததாககூறியுள்ளார் பிஜு ஜனதாதளத்தைச் சேர்ந்தநாடாளுமன்றஉறுப்பினர் திரு சஷ்மித் பாத்ரா இந்தக் கூட்டம் அர்த்தமுள்ளதாக இருந்ததுஎன்றும் இதன் மூலம் பல்வேறுதகவல்கள் தெரியவந்ததாகவும் குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறைஅமைச்சர் உறுப்பினர்களின் கேள்விகளுக்குமிகத் தெளிவானபதில்களைதெரிவித்ததாக பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர் திரு ஜி விஎல் நரசிம்மராவ் கூறினார் வெளியுறவுத்துறைமுன்னாள் இணையமைச்சரும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமானதிருசசிதரூர் இந்தக் கூட்டம் உயிரோட்டமாக இருந்ததுஎன்றார் வெளியுறவுத்துறைசெயலாளர் திருவிகேகோக்லே அவரதுபதவிக்கு புதிதாகபொறுப்பேற்கவுள்ளதிருஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லாமற்றும் இந்தத்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டனர் வருமானத்திற்குஅதிகமானசொத்துசேர்தவழக்கில் பகுஜன் சமாஜ்கட்சியைச் சேர்ந்தமுன்னாள் அமைச்சர் திரு

இதுதொடர்பாக அமலாக்கத்துறைவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் தாகூர் நகரில் உள்ளஐந்துகோடி ரூபாய் மதிப்பிலானநிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

நேருநினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகநிர்வாககுழுவின் தலைவராகபிரதமரின் முன்னாள் முதன்மைசெயலாளர் திருநிர்பேந்திரமிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இதுதொடர்பாகமத்திய அரசுவெளியிட்டுள்ள அரசாணையில் நேருநினைவு அருங்காட்சியகமற்றம் நூலகத்தின் நிர்வாகக்குழுமாற்றியமைக்கப்பட்டுஉள்ளதாகவும் அதன் தலைமைபொறுப்பைதிருமிஸ்ரா நிர்வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தஅமைப்பின் துணைத்தலைவராகபிரஸார் பாரதியின் தலைவர் திருசூரியபிரகாஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் மாற்றிஅமைக்கப்பட்டுள்ள இந்தநிர்வாககுழுவின் உறுப்பினர்களாகதிருவினய் சஹஸ்ரபுத்தேமற்றும் திரு ஸ்வபன் தாஸ் குப்தாஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ப்பு எட்டுஉறுப்பினர்களைக் கொண்ட இந்தக் குழுவில் கல்வியாளர் திருகபில் கபூர் உறுப்பினராகசேர்க்கப்பட்டுள்ளார் கலாச்சாரத்துறைஅமைச்சகத்தின் இரண்டுஉயர் அதிகாரிகள் பதவிமுறையில் உறுப்பினர்களாகசெயல்படுவார்கள்

தேர்வுகள் குறித்தமனஅழுத்தத்திலிருந்துவிடுபடுவதுகுறித்தும்தெரிவு செய்யப்பட்டமாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும்பிரதமர் நேரடியாகபதிலளிக்கவுள்ளார் பிரதமரின் இந்தநிகழ்ச்சியைகாணநாட்டின் பல்வேறுபகுதிகளிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னைஐஐடிவளாகத்திலும் இதற்கானஏற்பாடுசெய்யப்பட்டிருப்பதாககேந்திரியவித்யாலயாபள்ளிமுதல்வர் திருமாணிக்கசாமிதெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் ஐந்துவயதுக்குஉட்பட்டகுழந்தைகளுக்குபோலியோசொட்டுமருந்து கொடுத்து இந்தத் திட்டத்தைகுடியரசுத் தலைவர் தொடங்கிவைத்தார்

சென்னையில் முதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகுழந்தைகளுக்குசொட்டுமருந்துவழங்கிமுகாமைதொடங்கிவைத்தார்

மேலும் நீச்சல் பளுதூக்குதல் மல்யுத்தம் ஆகியபோட்டிகளும் நடைபெறவுள்ளன

இந்தப்போட்டிபிற்பகல் ஒன்றரைமணிக்குதொடங்குகிறது அகில இந்தியவானொலிநிலையம் இந்தபோட்டியைபிற்பகல் ஒருமணிமுதல் ஹிந்தி ஆங்கிலம் ஆகியமொழிகளில் நேரலையாகஒலிபரப்புகிறது இதனைஎஃப் எம் ரெயின்போமற்றும் கூடுதல் அலைவரிசைகளிலும் கூட்கலாம் கொண்ட முன்றுபோட்டிகள் இத்தொடரில் இரு அணிகளும் தலாஒருபோட்டியில் வெற்றிபெற்றுசமநிலையில் உள்ளன